இனி விரிவான செய்திகள்

தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கு ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு உதவிட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் தடுப்பூசி மையங்கள் குறித்த தகவல்களை பிறருக்கு பகிர வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

குடியிருப்போர் நலச் சங்கங்களும் சும்பந்தப்பட்ட குடும்ப உறுப்பினர்களும் இந்த நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் இதுபோன்ற நடவடிக்கைகள் இந்த நோய் தொற்றுப் பரவலை கட்டுப்படுத்த உதவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சிறிய அளவிலான கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த தடுப்பூசித் திருவிழா காலத்தில் தனிநபரும் குடியிருப்போர் நலச்சங்கங்களும் அரசு நிர்வாகமும் இவற்றை பின்பற்ற வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார்

தலைமைசெயலகத்தில் நண்பகல் பனிரெண்டரை மணியளவில் நடைபெற உள்ள இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னர்செல்வம் அமைச்சர்கள் மற்றம் உயர் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர்

தடுப்பூசி திருவிழா தொடர்பான இணைய கருத்தரங்கில் கலந்துகொண்டு அவர் பேசினார்

ரெமிடிசீவர் உற்பத்தியாளர்கள் அனைவரும் விநியோகஸ்தர்கள் குறித்த விவரங்களை தங்கள் இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இந்த மருந்து பதுக்கப்படுவதை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மருந்து ஆய்வாளா்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது

மேற்கு வங்க சட்டப்பேரவைக்கு நடைபெற உள்ள ஐந்தாம் கட்ட தேர்தலையொட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர்

வாக்குப்பதிவு அமைதியாகவும் கதந்திரமாகவும் நடைபெறும் வகையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட அனைத்து முன்னேற்பாட்டு பணிகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது

மாநிலத்தில் தற்போது நிலவி வரும் சூழல் கவலை அளிப்பதாகவும் கூடுமானவரை மக்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

இது தொடர்பான வீடியோ பதிவை வெளியிட்டுள்ள அவர் மாநிலத்தில் இதுவரை ஊரடங்கு அமல்படுத்தப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார் கோவிட் பல்வேறு பரவல் தொடர்பாக தரப்பினரிடம் முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே கடந்த ஒரு வார காலமாக ஆலோசனை நடத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் எனினும் ஊரடங்குகுறித்த அறிவிப்பை முதலமைச்சரே இறுதி செய்வார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்

இதளிஎடயே இத்தொற்றுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை அதிகரிக்குமாறு அம்மாநில அரசை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது

இதனிடையே தொற்று அதிகரித்து வரும் மஹாராஷ்டிரா பஞ்சாப் சதீஸ்கர் மாநிலங்களில் பரிசோனைகளை அதிகரிப்பது தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது ககாதார வசதிகளை மேம்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அம்மாநில அரசுகளை மத்திய ககாதாரத்துறை செயலர் திரு ராஜேஷ் பூஷன் கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இதனை தெரிவித்துள்ளார் பஞ்சாபில் பாட்டியாவா மற்றும் லூதியானா ஆகிய நகரங்களில் நோய் தொற்று தொடர்பு கண்டறிவதற்கு முன்னுரிமை அளிக்குமாறு அம்மாநில அரசை அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்

போபாலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொற்று பாதிப்பு அதிகமாக காணப்படும் பகுதிகளில் ஊரடங்கு அமல்படுத்துவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று கூறினார் எனினும் மாநிலம் தழுவிய ஊரடங்கு அமல்படுத்தப்படாது என்று அவர் தெளிவுபடுத்தினார்